ஹர்ஷவர்தன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது

நிபுணர் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

ஆய்வு மேற்கொண்டார்

வேண்டுமென்று மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்திப்சிய் பூரி திரு மன்சுக் மாண்டவியா திரு நித்தியானந்தராய் திரு அஸ்வினி குமார் சௌபே ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர்

இந்த நிபுணர் குழுவினர் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப ரீதியிலாள அனுகு முறைகளையும் ஆலோசனைகளையும் அந்தந்த மாநில அரசுகளுக்கு வழங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மகராஷ்டிரா தெலங்கானா ராஜஸ்தான் அஸ்ஸாம் ஹரியானா குஜராத் காநாடகா உத்ரகாண்ட் மத்திய பிரதேசம் மேற்குவங்கம் பீகார் உத்திபிரதேசம் ஒடிஸா ஆகிய மாநிலங்களுக்கு மத்திய குழுவினா அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மூன்று நபர்களைக் கொண்ட இந்த குழுக்களில் பொது ககாதார மருத்துவர் தொற்று நோய் நிபுணர் இணைச் செயலாளர் அளவிலான உயரதிகாரி ஆகியோர் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் மாநில சுகாதாரத் துறையினருக்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் சிகிச்சை முறைகள் மருத்துவ மேலாண்ம தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மேலும் காய்ச்சல் இருமல் அறிகுறி உள்ளவர்கள் அலுவலகத்திற்கு வரக்கூடாது என்றும் உரிய மருத்துவ சிகிச்சை பெற வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அலுவலகங்களின் நுழை வாயில்களில் உடல் வெப்ப பரிசோதனை செய்த பிறகே ஊழியர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும்

இது தொடர்பாள வழக்கை தாமாக முன்வந்து விசாணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி திரு அசோக் பூஷன் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது ஊரடங்கு காலத்தில் பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப்பெற வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனா் சொந்த ஊர் திரும்பும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அந்தந்த மாநில அரசுகள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தித் தர வேண்டுமென்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினா் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் கலுகைகள் குறித்த விவரங்களை மாநில அரசுகள் வெளியிட வேண்டுமென்றும் பெஞ்ச் கேட்டுக் கொண்டது

கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள சிறு குறு நிறுவனங்கள் அதிக அளவில் இதன்மூலம் பயடைந்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சீனா வுடனான எல்லைப் பிரச்சினை தொடர்பாக ரானுவ ரீதியாகவும் அதிகாரிகள் அளவிலும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் திருப்பதி அளிப்பதாக இருப்பதாகவும் இந்த பேச்சுக்கள் மேலும் தொடரும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநில பிஜேபி தொண்டர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக உரையாடிய அவர் இந்திய சீன எல்லையில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கேள்வி எழுப்பி வருவதாகக் கூறினார் நாடு உறுதியான தலைமையின் கீழ் செயல்படுவதாகவும் நாட்டின் இறையாண்மைக்கு இழுக்கு ஏற்படும் வகையில் அரசு ஒருபோதும் நடந்து கொள்ளாது என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் நலன் கருதி அரசியல் கட்சிகள் கருத்து வேறபாடுகளை மறந்து எல்லைப் பிரச்சினைகளில் அரச எடுக்கும் முடிவுக்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென்று திரு ராஜ்நாத்சிங் கேட்டுக் கொண்டாா் மோட்டார் வாகனங்களுக்கு உரிமம் பெறுவது மற்றும் புதப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் சுப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைக்ன் திரு நிதின் கட்கரி தெரிவித்குள்ளார் நோய் தொற்று பரவல் மற்றும் ஊரடங்கு காரணமாக இந்த கால நீட்டிப்பு செய்யப்ட்டள்ளதாக தமது டுவிட்டர் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றி முதலமைச்சள் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார்

சென்னை மற்றும் சில மாவட்டங்களில் இந்த நோய் தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டும் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்றும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார்

இன்ற தலா இரண்டு விமாளங்கள் தபாய் மற்றும் அபுதாபியிலிருந்து கொச்சி கோழிக்கோடு லக்னோ அம்ரிட்ஸர் ஆகிய இடங்களுக்கு இயக்கப்படுகின்றன